அத்திக்கடவு அவினாசிதிட்டத்தைவிரைந்துமுடிக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் வடகிழக்குபருவமழையால் ஏற்படாமல் தடுக்க அனைத்துடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றுபேரிடர் மேலான்மைத்துறைஅமைச்சர் திரு ஆர் பிஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மோதுகின்றன

மதுரையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் வடகிழக்குபருவமழையால் தமிழகத்தில் எந்தவொருபொருட்கள் மற்றும் உயிர்சேதம் ஏற்படாதவண்ணம் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

தேதிதமிழகத்தில் கோவிட் வழிகாட்டுநெறிமுறைகளுடன் வரும் பத்தாம் திரையரங்குகள் செயல்படுவதற்குஅனைவரும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டலமேலடுக்குகழற்சிகாரணமாகதமிழகத்தின் நீலகிரிமற்றும் தேளிமாவட்டங்களின் மலைப் பகுதிகளில் கனமழைபெய்யவாய்ப்பு இருப்பதாக்சென்னைவாளிலைஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

அபுதாபியில் நடைபெறஉள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குத் தொடங்குகிறது

இந்தப் போட்டியில் வெற்றிபெறும் அணிவரும் செவ்வாய்க்கிழமைநடைபெறும் இறுதிப்போட்டியில் மும்பைஅணியைஎதிர்கொள்ளும்